தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இன்று தாம் விவாதிக்க இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் மக்களவை தேர்தலோடு சேர்த்து இடைத்தேர்தல் நடத்திட திமுக கோரியுள்ளது

குடியரசுத்தலைவர் திரு

இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதையடுத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தலைமையில் இன்று இதுதொடர்பான சிறப்பு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பின்பற்றப்படுவது பறக்கும் படையினர் கண்காணிப்பு குழுவினர் செயல்பாடுகள் போன்றவை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதோடு அரசியல் கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது

சத்தியபிரதா சாகு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விளக்கம் கேட்டுள்ளார்

மேலும் சென்னை தலைமை செயலகத்தில் தமது தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறினார்

மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தற்காலிக வாகன பரிசோதனை மையம் அமைக்கப்பட்டு வாகன பரிசோதனை நடைபெறும் என்று தெரிவித்தார்

பிரபாகரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

தேர்தல் நீலகிரி நீலகிரி மக்களவை தொகுதியில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக்கினால் ஆன கொடி உள்ளிட்ட தேர்தல் சம்பந்தப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தினால் கடும நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

அதேவேளையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு வழங்கியவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெற்றது தேர்தல் தேமுதிக வரும் மக்களவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நாளை மறுநாள் கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது

திரைப்படத்துறையில் சிறந்த சேவையாற்றியமைக்காக பத்ம பூஷன் விருதை குடியரசு தலைவரிடமிருந்து திரைப்பட நடிகர் மோகன்லால் பெற்றுக்கொண்டார் அதேபோல் பொதுவிவகார பிரிவில் பத்ம பூஷன் விருதுகளை பஞ்சாபின் சுக்தேவ் சிங் தீன் ஷா ஜார்க்கண்ட்டின் கரியமுண்டா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் கலைப்பிரிவிற்கான பத்ம ஸ்ரீ விருதுகளை தமிழகத்தின் நடிகர் பிரபுதேவா ட்ரம்ஸ் இசைக்கலைஞர் ஆனந்தன் சிவமணி மகாராஷ்ட்ராவின் சங்கர் மகாதேவன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர்

விளையாட்டு பிரிவில் தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் ஷரத் கமல் ஹரியானாவின் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா ஹிமாச்சல பிரதேசத்தின் கபடி வீரர் அஜய் தாக்கூருக்கும் ஆந்திராவின் சதுரங்க வீராங்கனை ஹரிக்கா துரோணவள்ளிக்கும் பத்ம றீ விருதுகள் அளிக்கப்பட்டன கண் மருத்துவம் பிரிவில் தமிழகத்தின் டாக்டர்

கோவில் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் வெகுவிமரிசையாக இன்று காலை துவங்கியது